ஒரு நபர் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

மருத்துவர்களின் முதலமைச்சர் பரிசீலித்து வருவதாக மக்கள் அரசு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

வெஸ்ட் இண்டீசுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில்

பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார்

முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இதனை கருத்தில் கொண்டு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு எதிராக தீவிரவாதம் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் தீவிரவாதத்தை ஒடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இதன்பின்னர் பிரேசிலில் அரசுமுறை பயனத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் புதுதில்லி புறப்பட்டார் உச்சிமாநாடு பிரிக்ஸ் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் வலியுறுத்தி உள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுக்கு இத்தகைய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார் ஒரு நபர் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் என்று உணவு அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார் நேற்று திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அதில எந்தவிதமான மாற்றம் கிடையாது ஒருநபர் குடும்ப அட்டை என்பதினால் அவர்களுக்கு பொருட்களை கொடுக்கவில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது என எல்லா இடத்திற்கு உத்தாவிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இருக்கக்கடிய ஒரு நபர் குடும்ப அட்டைகள் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெறக்கூடிய தகுதியுடைய அட்டைகள் அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் பரிசீலித்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் அறந்தாங்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு வாரக் காலத்திற்குள் நல்ல செய்தி வெளியாகும் என்றம் தெரிவித்தார் தமிழகத்தில் உரத்தட்டுப்பாடு இல்லை என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார் நேற்று திருவள்ளுரில் விவசாயிகளுக்கான அரசின் நலத்திட்டங்களை வழங்கி அவர் பேசினார்

சாலை விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக போக்குவரத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நேற்று கரூரில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் இதன் காரணமாக நாட்டிவேயே சாலை விபத்துக்கள் குறைவாக உள்ள மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

நேற்று நாகையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மக்கள் நலனுக்காக மாநில அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார் பொதுமக்கள் கொடுக்கும் புகார் மனுக்கள் மீது அரசு அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஒ எஸ் மணியன் அறிவுறுத்தினார் ஏழை மற்றும் விவசாயிகளின் நலனுக்கான அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது வணிகவரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு அவர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று தீர்வு காணப்பட்டு வருவதாக அவர் கூறினார் நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்துவதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

நேற்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

உள்ளாட்சித் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்றும் நாளையும் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது சும்பந்தப்பட்ட மாவட்டங்ளின் தலைநகரங்களில் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்குமாறு அஇஅஇதிமுக கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதும் கூட்டணி குறித்த முடிவினை பிஜேபி அறிவிக்கும் என்று அக்கட்சியின் மாநில பொதுச்செயவாளர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் நேற்று திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை திமுக மேற்கொண்டு வருவதாக பா ம க இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாங்குனேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்ததன் காரணமாக திமுக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

இந்தோனேஷியாவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவானது ஹரியானா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது

மாநில தேர்தல் ஆணையத்தின் செயலராக திரு சுப்ரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் பட்டயப் படிப்பு அடுத்த ஆண்டு முதல் தொடங்கப்பட உள்ளது குழந்தைகள் பாதுகாப்பு சுட்டம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நேற்று தருமபுரியில் நடைபெற்றது

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது பங்களாதேசுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப்பதக்கங்களை வென்றது தபாயில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் ஷரத்குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர்